ஈஎஸ்ஐ திட்டவிதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன

சிகிச்சையால் அவர்களதுஉடலில் நோய் எதிர்ப்பு சக்திஅதிகரித்து விரைவாககுணமடைவதாகமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

ஜோபிடன் கூறியுள்ளார்

தெரிவித்துள்ளமத்தியதொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறைஅமைச்சர் இதனைத் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் ஊரடங்கு காரணமாக ஆலைகள் மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்டதொழிலாளர்கள் இதனால் பயனடைவார்கள் என்றுகூறினார்

இதையடுத்து

கட்நதசிலவாரங்களாககொல்கத்தாமட்டுமல்லாமல் பலநகரங்களில் நோய்த் தொற்று அதிகரித்ததை அடுத்து இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுதெரிவித்துள்ளது இந்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் அனைத்துநகரங்களிலும் வாரத்தின் கடைசிநாட்களில் ஊரடங்கை அமல்படுத்தஅம்மாநிலஅரசுமுடிவு செய்துள்ளது

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டஆட்சியர் அலுவலகத்தில் இன்றுகாலைநோய்த் தடுப்புப் பணிகள் குறித்துநடைபெற்றஆய்வுக் கூட்டத்தில் அவர் பேசினார்

இதனைத் தொடர்ந்துசிறு குறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் விவசாயிகள் மற்றும் மகளிர் சுய உதவிகுழுவினருடனும் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிகலந்துரையாடினார் சர்வதேசகிரிக்கெட் போட்டிகளிலிருந்துடுய்வு பெறுவதாகசமீபத்தில் அறிவித்த இந்தியகிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் திரு சுரேஷ் ரெய்னாவுக்குபிரதமர் திரு நரந்திரமோடிபாராட்டுதெரிவித்துள்ளார்

ரெய்னாவின் பங்களிப்பு தலைமுறைகளைகடந்தபேசப்படும் என்றுகுறிப்பிட்டுள்ளார் ரெய்னா சிறந்தபேட்ஸ்மென் மட்டுமல்லாமல் சிறந்தபந்துவீச்சாளரும் என்றும் ஆவார் போட்டிகளின் போது ஃபீல்டிங் செய்வதிலும் சிறப்பாகசெயல்பட்டவர் என்றும் அவர் கூறியுள்ளார் சர்வதேசகிரிக்கெட் போட்டிகளில் மிகச் சிறந்தகேட்ச் களையும் பிடித்தவர் அவர் என்றும் இதனால் ஆட்டத்தின் போக்கேமாறியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

தியோரியாசதார் தொகுதியிலிருந்துசட்டப்பேரவைக்குதேர்வு செப்யப்பட்டஅவர் உடல்நலக் குறைவால் லக்னோவில் ராம்மனோகர் லோகியாமருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்

இந்தியா மாலத்தீவு இடையேநேரடிகப்பல் போக்குவரத்துசேவைஅடுத்தமாதம் தொடங்கப்படுகிறது கடந்தஆண்டுபிரதமர் திரு நரேந்திரமோடி மாலத்தீவுக்குஅரசுமுறைப் பயணம் மேற்கொண்டபோது இருநாடுகளுக்கு இடையேஏற்பட்டஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தசேவைதொடங்கப்படவுள்ளது மூலம் கொச்சி தூத்துக்குடிதுறைமுகங்கள் மாலத்தீவு தலைநகர் மாலே யில் இந்தசேவை உள்ளதுறைமுகத்துடன் இணைக்கப்படும் பயணிகள் மற்றும் சரக்குப் போக்குவரத்துக் கப்பல்கள் இயக்கப்படுதன் மூலம் இருநாடுகளுக்கு இடையேவர்த்தகம் அதிகரிப்பதோடு போக்குவரத்துச் செலவும் கணிசமாககுறையும் என்றுளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

அந்நாட்டில் இந்நோய்த் தொற்றுஉருவானகடந்தமார்ச் மாதத்திற்குப் பின்னர்

ஜோபிடன் கூறியுள்ளார்

இந்தநிகழ்ச்சியில் திரு